உள்ளாட்சித் தேர்தலை முறையாக நடத்தக் கோரி மீன்டும் நீதிமன்றத்தை நாடவுள்ளதாக திமுக கூறியுள்ளது இந்த தேர்தலை தள்ளிப்போட திமுக திட்டமிட்டுள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது

அதற்கு மறுநாள் அவை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்றன

மாவட்ட ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றியத் தலைவர்

உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி உள்ளாட்சித் தேர்தல் முறையாக நடத்தப்படுவதை உறுதி செய்வதற்காக மீண்டும் நீதிமன்றத்தை அணுக திமுக முடிவு செய்துள்ளது நேற்று சென்னையில் அக்கட்சியின் தலைவர் திரு

க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற மாவட்டச் செயலாளர்கள் மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுகளை பின்பற்றாமல் உள்நோக்கத்துடன் மாநில தேர்தல் ஆணையம் புதிய அறிவிப்பை வெளியிட்டிருப்பதாகவும் அந்த தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளாட்சித் தேர்தல் எப்போது நடந்தாலும் அதனை எதிர்கொள்ள திமுக தயாராக இருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது உள்ளாட்சித் தேர்தலை அவசர கதியில் நடத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் குற்றம் சாட்டியுள்ளது உள்ளாட்சித் தேர்தல் நியாயமாக நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக மீண்டும் நீதிமன்றத்தை அணுகுவதென தோழமைக் கட்சிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னரே திமுக முடிவு செய்திருப்பதாக மதிமுக தெரிவித்துள்ளது இதற்கிடையே உள்ளாட்சித் தேர்தலை தள்ளிப் போட திமுக திட்டமிட்டுள்ளதாக அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் நேற்று கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

யாருனால இந்த உள்ளாட்சித் தேர்தல் தள்ளிப்போகிறது என்பதை திரு

ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்தில விரைவாக உள்ளாட்சித் தேர்தலை நடத்த வேண்டும் என்று அவர்கள் வாகிட்டுக் கொண்டருந்தார்கள்

காமராஜ் கூறியுள்ளார் நேற்று மன்னார்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வெளிநாடுகளிலிருந்து வெங்காயத்தை இறக்குமதி செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுத்திருப்பதை சுட்டிக்காட்டினார் இறக்குமதி செய்யப்படும் வெங்காயம் தமிழகத்திற்கு கிடைத்தவுடன் அவற்றை நியாயவிலைக் கடைகள் மூலம் குறைந்த விலைக்கு விற்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் கூறினார் சரக்கு மற்றும் சேவை வரி விகிதங்களை குறைக்க வேண்டுமே தவிர உயர்த்தக்கூடாது என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கோரிக்கை விடுத்துள்ளார் இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த வரி விகிதங்களை உயர்த்தும் திட்டத்தை அதற்கான குழுமம் கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் வரி செலுத்துவோரின் எண்ணிக்கையை அதிகரித்து அதன் மூலம் வருவாயை பெருக்க அக்குழமம் முன்வர வேண்டும் என்றும் திரு ராமதாசு கேட்டுக் கொண்டுள்ளார் குடியுரிமை சட்டதிருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று பிற்பகல் இதனை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் அதன்பின்னர் அதன் மீதான விவாதம் நடைபெற்று நிறைவேற்றப்படவிருப்பதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இதனையொட்டி பிஜேபி உறுப்பினர்களுக்கு அக்கட்சி கொறடா உததரவு பிறப்பித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

மகளர் குழந்தைகள் உட்பட அனைத்து தரப்பினரின் நம்பிக்கையை பெறத்தக்க வகையில் காவல்துறையின் செயல்பாடுகள் இருக்க வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தினார்

உயர்நீதிமன்றங்களின் தலைமை நீதிபதிகளுக்கும் கடிதம் எழுதவுள்ளதாக மத்திய சட்ட அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார் நேற்று பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மகளிருக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைச் சம்பவங்கள் கடும் கண்டனத்திற்குரியது என்று குறிப்பிட்டார் இத்தகைய குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு விரைவில் தண்டனை கிடைக்கச் செய்வதை உறுதிசெய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார்

ஹாங்காங்கில் அரசுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர் தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கு சார்க் நாடுகள் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது

மேற்குவங்கத்தில் நியாயவிலைக் கடைகள் மூலம் குறைந்த விலையில் வெங்காயத்தை விற்பனை செய்ய அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் இன்று வழக்கம் போல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டம் சண்முகா நதியிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது வைகை அணை அதன் முழுக் கொள்ளளவை எட்டும் நிலையில் உள்ளது பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் தென்மேற்கு அரபிக் கடல் பகுதிக்கு மீனவர்கள் நாளை வரை செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்

திருவனந்தபுரத்தில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் முதலில் பந்து வீசத் தீர்மானித்தது

பின்னர் களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ்

மூன்று போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றிபெற்று சமநிலையில் உள்ளன மூன்றாவது மற்றும் இறுதிப்போட்டி நாளை மறுநாள் மும்பையில் நடைபெறுகிறது

மல்யுத்தப் போட்டியிலும் சாக்ஸி மாலிக் பவன்குமார் அன்சு ரவீந்தர் ஆகியோர் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினர் குத்துச்சண்டைப் போட்டியில்

பதக்கப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது சோலாப்பூரில் நடைபெற்ற கர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா பட்டம் வென்றார்

ரஞ்சிக் கோப்பை கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது திண்டுக்கல்லில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் தமிழகம் கர்நாடகாவை எதிர்கொள்கிறது ஐஎஸ்எல் கால்பந்துப் போட்டியில் சென்னை அணி இன்று ஜாம்செட்பூர் அணியை எதிர்கொள்கிறது